பிரதமா் திரு நரேந்திர மோடி காந்திநகரில் இன்று தொடங்கி வைக்கிறார்

மனித குலத்தை பாதுகாப்பதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவார்கள் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

வருவதாக ரயில்வே அமைச்சா் திரு பியூஷ் கோயல் பாராட்டியுள்ளாா்

முதலமைச்சா் திரு ஓ பன்னீா்செல்வம் கூறியுள்ளாா்

இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் உள்ள அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு ஒய்வூதியம் வழங்கும் பிரதமரின் ஷ்ரம் யோகி மன் தன் திட்டத்தை பிரதமா் திரு நரேந்திர மோடி குஐராத் மாநிலம் காந்திநகரில் இன்று தொடங்கி வைக்கிறார்

முன்னதாக இரண்டு நாள் பயணமாக நேற்று குஜராத் சென்ற பிரதமா் அகமதாபாத் மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்ததுடன் பிரதமின் காப்பீட்டுத் திட்ட பயனாளிகளுக்கு அடையாள அட்டைகளையும் வழங்கினார்

மற்றவர்களுக்காக பாடுபடுவதே பயனுள்ள வாழ்க்கை என சிவபெருமான் போதித்திருப்பதை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் மகா சிவராத்திரி நமது பழமைவாய்ந்த மதம் சாா்ந்த விழாவாக இருப்பதால் இதில் ஏராளமானோா் பங்கேற்றிருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் மாநில அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி திரு திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனா

லத்தீன் அமெரிக்க நாடான பராகுவே செல்லும் முதல் இந்திய குடியரசுத் துணைத்தலைவா் என்ற சிறப்பை இதன்மூலம் அவர் பெற்றுள்ளார் பராகுவேயில் தமது நிகழ்ச்சிகளின் தொடக்கமாக அந்நாட்டின் தேசிய போர் நினைவு சின்னத்தை அஞ்சலி செலுத்தும் திரு வெங்கையா நாயுடு பின்னா் பராகுவே அதிபா் துணை அதிபா் அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் உள்ளிட்டோரை சந்திப்பதுடன் பராகுவேயில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினரின் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார் இந்திய ராணுவ வீரர்களின் நேர்மையான செயல்பாட்டை தவறாக வழி நடத்த முயற்சிப்பவர்களை புறக்கணிக்க வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சா் திருமதி நிாமலா கீதாராமன் கேட்டுக்கொண்டுள்ளாா் டெராடுனில் நேற்று முன்னாள் ராணுவ வீரர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் மிரட்டல் விடுப்பதோடு அல்லாமல் உண்மையான நடவடிக்கைகளில்தான் மத்திய அரசு நம்பிக்கை கொண்டுள்ளது என்றார்

மத்தியில் வலிமையான அரசை அமைக்கவே பிரதமா் திரு நரேந்திர மோடி விரும்புவதாக மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் மேற்குவங்க மாநிலம் பாதுவானில் பிஜேபி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவா் எதிாகட்சி கூட்டணியில் உள்ள செல்வி மம்தா பானாஜி செல்வி மாயாவதி போன்ற தலைவா்கள் வலிமையற்ற அரசை அமைக்கவே விரும்புவதாக கூறினார் பாதுகாப்பு படையினரின் செயல்பாடுகள் மீது சந்தேகம் எழுப்புவோரை நாடு மன்னிக்காது என்றும் அவர் தெரிவித்தார் ராஜஸ்தான் மாநிலம் பிக்கானீர் அருகே இந்திய எல்லைக்குள் அத்துமீறி வந்த பாகிஸ்தானின் ஆளில்லா உளவு விமானத்தை இந்திய விமானப்படை சுட்டு வீழ்த்தியுள்ளது இந்த ஆளில்லா விமானம் இந்திய எல்லைக்குள் நுழைவதை ரேடார் கட்டுப்பாட்டு அறை மூலம் கண்டறிந்ததும்

பாகிஸ்தானின் ஆளில்லா விமானம் ஒன்று குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியையொட்டிய இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் சுட்டு வீழ்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது மக்களவைத் தேர்தல் தேதிகளை அறிவிப்பதில் தேர்தல் ஆணையம் தாமதப்படுத்துவது ஏன் என காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்தத் தலைவர் திரு அகமத் பட்டேல் பிரதமின் அரசுப் பயணங்கள் முடிவடைவதற்காக தேர்தல் ஆணையம் காத்திருப்பதாக குற்றம்சாட்டினார் மத்திய ஆட்சியாளர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக அரசு விழாக்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சென்னை பெரம்பூரில் உள்ள ஜ சி எஃப் ரயில்பெட்டி தொழிற்சாலை அதிநவீன ரயில்பெட்டிகள் தயாரிப்பில் சாதனை படைத்து வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பாராட்டு தெரிவித்துள்ளார்

ஒசூர் பெங்களூரு இடையிலான ரயில்பாதை விரைவில் மின்மயமாக்கப்பட்ட இருவழி பாதையாக அமைக்கப்படுவதுடன் ஒசூர் சேலம் ரயில்பாதையும் இருவழி பாதையாக மாற்றப்படும் என்றார் மேலும் சென்னையிலிருந்து சேலம் வழியாக பாலக்காடு செல்லும் விரைவு ரயில் மொரப்பூர் ரயில் நிலையத்தில் நின்றுச் செல்லும் என்றும் அவா் அறிவித்தாா் இந்த நிகழ்ச்சியில் தாம்பரம் திருநெல்வேலி இடையேயான அந்தியோதயா ரயில் சேவையை நாகர்கோவில் வரை நீட்டிப்பதையும் சென்னை எழும்பூர் கொல்லம் இடையேயான புதிய தினசரி ரயில் சேவையும் அமைச்சர் திரு பியூஷ் கோயல் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் சென்னையில் நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்திற்கு முன்பாக தே மு தி க உடனான கூட்டணி இறுதி செய்யப்படும் என துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நேதே முடிதியிக்கு தலைவர் திரு விஜயகாந்த் ஐ சந்தித்தப்பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேமுதிக உடனான கூட்டணி குறித்து இன்றைக்குள் நல்ல முடிவு எட்டப்படும் என்றார் இதனிடையே அஇஅதிமுக கூட்டணியில் திரு ஏ சி சண்முகம் தலைமையிலான புதிய நீதி கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது

இம்மாவட்டத்திற்குட்பட்ட கருங்குளம் ஒன்றியம் சிங்கத்தாக்குறிச்சி அரசு நலவாழ்வு மைய பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர்

இந்த வட்டாரத்தில் உள்ள வல்லநாடு கீழசெக்காரக்குடி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தற்போது நலவாழ்வு மையங்களாக மாற்றப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் மகாசிவராத்திரியை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது இதையொட்டி தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் மற்றும் தஞ்சை அரண்மனை தேவஸ்தானம் சார்பில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்த இசை மற்றும் நடன கலைஞர்கள் பங்கேற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி இரவு முழுவதும் நடைபெற்றது திருவாரூர் தியாகராஜசுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சோந்த நடன கலைஞர்கள் பங்கேற்றனர் இருவரி செய்திகள் மெக்சிகோ எல்லையில் தடுப்புச் சுவர் கட்டுவதற்காக அமெரிக்காவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்துள்ள தேசிய அவசர நிலையை அந்நாட்டு செனட் சபை நிராகிக்கும் என குடியரசு கட்சியைச் சோ்ந்த மூத்த தலைவர் திரு மெக் கனல் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத அமைப்புகள் மீது பாகிஸ்தான் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தாங்களே அதிரடி நடவடிக்கை எடுக்கப் போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்றத்தை தணிக்க இரு நாடுகளும் ராஜ்ஜிய ரீதியில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் திரு மார்க் ஃபீல்ட் வலியுறுத்தியுள்ளாா்

இந்திய துணை கண்டத்தில் ஆசிய வகை காண்டாமிருகங்களை பாதுகாப்பதற்காக பூடான் நேபாளம் இந்தோனேஷியா மற்றும் மலேசியா உடன் இணைந்து செயல்பட இந்தியா முடிவு செய்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் கா்நாடகாவில் காங்கிரஸ் மதசாா்பற்ற ஜனதாதள கூட்டணி அரசுக்கு எதிராக போா்க் கொடி உயர்த்திய காங்கிரஸ் அதிருப்தி சுட்டமன்ற உறுப்பினரான திரு உமேஷ் ஜாதவ் தனது எம் எல் ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார்